இன்று அந்நாட்டு அதிபருடன் அவர் பேச்சு நடத்துகிறார்

இஸ்லாமியமகளிர் திருமண உரிமை பாதுகாப்பு சுட்ட மசோதா மாநிலங்களவையில் நேற்றுநிறைவேறியது திருமணமான இஸ்லாமிய பெண்களை மூன்று முறை தலாக் கூறி விவாகரத்து செய்வதை தடுக்கும் வகையில் இந்த மசோதா மாநிலங்களவையில் கொண்டுவரப்பட்டது இம்மசோதா மீது எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த திருத்தங்கள் மற்றும் நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்புவது குறித்த எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன பின்னர் மசோதா மீது நடைபெற்ற வாக்கெடுப்பின்போது அஇஅதிமுக ஐக்கிய ஜனதாதள் தெலுங்கு தேசம் தெலங்கானா ராஷ்டரிய சுமிதி பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் காங்கிரஸ் திமுக திருணமூல் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் மசோதாவுக்கு எதிராக வாக்களித்தனர்

முத்தலாக் முறையில் விவகாரத்து செய்பவர்களை குற்றவாளிகளாக கருதுவதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இஸ்லாமிய மகளிரின் உரிமைகளை பாதுகாக்கவே இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதாகவும் எந்தவொரு சமுதாயத்தையும் தனிப்பட்ட முறையில் குறிவைத்து இந்த மசோதா கொண்டுவரப்படவில்லை எனவும் கூறினார் இந்த மசோதா பாலின நீதி கவுரவம் மற்றும் சமத்துவத்தை நிலைநாட்டும் என்று தெரிவித்தார்

முன்னதாக இந்த மசோதா மீதான விவாத்தில் கலந்து கொண்டு பேசிய மாநிலங்களவை காங்கிரஸ் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் இஸ்லாமிய சமூகத்தின் குடும்ப அமைப்பை சிதைக்க அரசு முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார் பாதிக்கப்படும் பெண்களை பாதுகாப்பதற்கோ அல்லது அவர்களின் பொருளாதார தேவைகளை உறுதி செய்வதற்கோ இந்த மசோதாவில் எந்த அம்சமும் இடம்பெறவில்லை என்று கூறினார் முத்தலாக் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு பெரும்பான்மை நீதிபதிகளின் உத்தரவு அல்ல என்றும் அதை காரணம் காட்டி அரசு இந்த மசேதாவை கொண்டுவந்திருப்பதை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்தார் இந்த மசோதா அரசியல் ரீதியாக கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம்சாட்டினார் முத்தலாக் தடை மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துவதில் இது ஒரு மைல் கல்லாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் பாலியல் சமத்துவத்திற்கும் சமநீதிக்கும் கிடைத்துள்ள வெற்றி இது என்று கூறியுள்ளார் இஸ்லாமிய மகளிருக்கு இழைக்கப்பட்டுவந்த தவறு சரிசெய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இனி இஸ்லாமிய பெண்கள் முத்தலாக் நடைமுறையால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மசோதா நிறைவேற்றப்படுவதற்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதன் மூலம் மோசமான நடைமுறையால் அவதிப்பட்டுவந்த இஸ்லாமிய மகளிருக்கு விடுதலை கிடைக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் ஜனநாயகத்திற்கும் அரசியல் சாசனத்திற்கும் கிடைத்த வெற்றி இது என்று சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முப்தார் அபாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் இஸ்லாமிய பெண்களுக்கு நீதிக்கிடைக்கும் வகையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் வரலாற்றுச் சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் இஸ்லாமிய பெண்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இது என மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கருத்து தெரிவித்துள்ளார் தேசிய நோய்த்தடுப்பு மையம் பல்வேறு நோய்களை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

கேரளாவில் நிஃபா வைரஸ் பரவுவதை தடுப்பதிலும் இந்த மையம் சிறப்பாக செயல்பட்டதாக அவர் பாராட்டு தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மூன்று மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள் பயணத்தின் இரண்டாவது கட்டமாக நேற்று காம்பியா சென்றடைந்தார் அந்நாட்டின் அதிபர் திரு அடாமா பாரோ அவரை பஞ்ஜுல் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்றார் அங்கு திரு ராம்நாத் கோவிந்திற்கு ரானுவ அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது அந்நாட்டில் இரண்டு நாட்கள் பயணம் மேற்கொள்ளும் குடியரகத் தலைவர் இன்று காம்பியா அதிபரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார் காம்பியா நாடாளுமன்றத்திலும் அவர் உரையாற்றவுள்ளார் காம்பியாவுக்கு சென்றுள்ள முதல் இந்திய குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் என்பது குறிப்பிடத்தக்கது புதிய நிதித்துறை செயலாளராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ராஜீவ் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் நியமனங்களுக்கான அமைச்சரவைக்குழு அவரது நியமனத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் கூறியுள்ளன

ரயில்வே துறையில் பெருமளவு ஊழியர்கள் விருப்ப ஓய்வில் அனுப்பப்பட உள்ளதாக சில ஊடகங்களில் வெளியான தகவல்கள் ஆதாரமற்றவையென ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊழியர்களின் செயல்திறளை மதிப்பீடு செய்ய மண்டல ரயில்வே மண்டலங்களுக்கு கற்றறிக்கை அனுப்பப்பட்டது வழக்கமான நடவடிக்கையே என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதபோன்ற நடவடிக்கை கடந்த காலங்களிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது

அடுத்த இரண்டு மாதங்களில் அந்த நடைமுறைகள் நிறைவடையும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய பிரிவினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்டிற்கு எதிராள மனுக்களை அரசியல் சாசன அமர்வுக்கு அனுப்புவது தொடர்பாக முடிவு செய்யப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

இது தொடர்பாள மனுக்களை நேற்று விசாரித்தது அந்த மலுக்களில் பத்து சதவீத இடஒதுக்கீட்டிற்காக அரசு கொண்டுவந்த திருத்தம் அரசியல் சாசன சுட்டத்திற்கு எதிரானது எனவும் பொருளாதார அடிக்கடையில் மட்டுமே இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதள் மீதான விசாரணை இன்றும் நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய பிரிவினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்டிற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் ஏற்கனவே மறுப்பு தெரிவித்திருந்தது எனினும் இதற்காக அரசு கொண்டுவந்த சுட்டத்திருத்தம் செல்லுபடியாகுமா என்பது குறித்து விசாரிக்க ஒப்புக்கொண்ட நீதிமன்றம் இது தொடர்பாக பதிலளிக்குமாறு கூறி மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது

தொழிற்சாலைகள் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் உற்பத்தி கூடங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்காள ஊதியம் மற்றும் போனஸ் தொகைகளை முறைப்படுத்த இந்த சட்ட மசோதா வகை செய்கிறது இதன்படி வாழ்க்கை முறை மற்றும் கெலவுகளை கருத்தில் கொண்டு அடிப்படை ஊதியம் நிர்ணயம் செய்யப்படும் இந்த மசோதா மீதான விவாத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ் குமார் கங்குவார் தொழிலாளர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு இது கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதன்படி தொழிலாளர் சங்கங்கள் நிறுவளங்கள் மற்றம் அரசின் பிரிநிதிகள் ஆகியோர் அடங்கிய முத்தரப்பு குழு குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிக்கும் என்று அவர் கூறினார்

மழை தொடர்பாக சம்பவங்களால் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர்

சர்தார் சஜன்சிய் சேத்தி நினைவு துப்பாக்கிச்சுடுதல் போட்டியில் அன்ஜும் மவுட்கில் இரண்டாவது தங்கப் பதக்கத்தை வென்றுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் பத்து மீட்டர் ஏர்ரைஃபில் பிரிவில் அர்ஜுன் பபுட்டாவுடன் இணைந்து அவர் பங்கேற்றார் இதில் அயோனிகா பால் மற்றும் அகில் ஷரோன் ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர்